மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன

ஈகை திருநாளாம் ரம்ஜான் பண்டிகை நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது

உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது

வேளாண்மை நீர் நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது பிரதம் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதிய அரசு பதவியேற்ற பின்னா் நித்தி ஆயோக் நிா்வாக குழு கூடுவது இதுவே முதல் முறையாகும்

பிரதமர் தலைமையிலான நித்தி ஆயோக்கில் மாநில முதலமைச்சர்கள் துணைநிலை ஆளுநர்கள் மத்திய அமைச்சர்கள் மத்திய அரசின் மூத்த அதிகாரிகள் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர் வங்கி மோசடி குறித்து மத்திய அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித்தொடர்பாளர் திரு ஜெய்வீர ஷெள்கில் வங்கிகளில் கடன் வாங்கிவிட்டு அதனை திருப்பி செலுத்தாதவர்களின் பெயர் பட்டியலை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவர்களின் பெயர்களை வெளியிட வேண்டாம் என்று ரிசர்வ் வங்கிக்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார்

பொருளாதாரத்தை வலுப்படுத்த மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் மக்களவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளுக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து நாளை மற்றாள் புதுதில்லியில் நடைபெற உள்ள கட்சியின் மத்திய குழுக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி கூறியிருக்கிறார் கொல்கத்தாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலின்போது விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினை பண மதிப்பிழப்பு நடவடிக்கை சரக்கு மற்றும் சேவை வரியால் வாத்தகா்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்த பிரச்சினைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டதாக கூறினார் கேரளாவில் நிபா வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அதனை கட்டுப்படுத்த மாநில அரசுக்கு உதவ மத்திய அரசு முன்வந்துள்ளது வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவா்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவா்கள் செவிலியர்கள் சுகாதார ஊழியர்களுக்கு நிபுணர்கள் அடங்கிய குழு பயிற்சி அளித்து வருகிறது

நிபா வைரஸை கட்டுப்படுத்த கேரள மாநில அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை கண்காணிக்க டாக்டர் ருச்சி ஜெயின் தலைமையிலான ஏழு பேர் கொண்ட மத்திய குழுவினர் கொச்சி விரைந்துள்ளனர் முல்லைப் பெரியாறு அணை பலமாக உள்ளது என்று மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளரும் கண்காணிப்புக் குழுவின் தலைவருமான திரு குல்சன் ராஜ் தெரிவித்திருக்கிறார் முல்லைப் பெரியாறு அணையில் பருவமழை காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சிக்கை நடவடிக்கை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நேற்று ஆய்வு செய்த பின்னா் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் வல்லக்கடவு சாலையை கேரள அரசு சீரமைக்க வேண்டும் என்றும் பேபி அணையை பலப்படுத்துவதற்கு அணைப் பகுதியில் உள்ள மரங்களை வெட்ட வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த ஆய்வில் தமிழக பொதுப்பணித் துறையின் கூடுதல் முதன்மை செயலர் திரு பிரபாகர் மற்றும் கேரள நீர் ஆதார அமைப்பு செயலாளர் திரு அசோக் ஆகியோர் தலைமையிலான இரு மாநில அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் கலந்துகொண்டனர் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன

கோவில்பட்டி நகராட்சியில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் இரண்டாவது பைப் லைன் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் கோவில்பட்டியில் பொழுதபோக்கு அம்சங்களுடன் கூடிய அரசு பொருட்காட்சி ஆண்டுதோறும் நிரந்தரமாக நடத்துவதற்கு துறையின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் உலக குற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு நாடு முழுவதும் மரம் நடும் விழாக்கள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் வனங்களின் பங்கு முக்கியமானது என்று தருமபுரி மாவட்ட வன அலுவலர் திரு கே ராஜ்குமார் கூறியிருக்கிறார்

புனித ரமலான் மாதம் நிறைவு பெறும் நாளை இஸ்லாமிய மக்கள் இன்று ரம்ஜான் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் இதை முன்னிட்டு சிறப்பு தொழுகைகள் நடைபெற்று வருகின்றன இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துணை குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோா் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனா் குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ரம்ஜான் பண்டிகை ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற நம்பிக்கையையும் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் வலுபடுத்துகிறது என்றார் குடியரசுத் துணைத்தலைவா் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஒருவருக்கொருவா் அன்பையும் மகிழ்ச்சியையும் பரிமாறிக் கொள்ள இதுபோன்ற பண்டிகைகள் அவசியம் என்று கூறியுள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோகித் ஈகையையும் இரக்கத்தையும் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையை ரம்ஜான் விதைக்கும் என்று கூறியுள்ளார் தமிழக அரசின் வனவிலங்கான நீலகிரி தாா் என்று அழைக்கப்படும் வரையாடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணி நீலகிரி வன கோட்டம் மற்றும் மூக்குர்த்தி தேசிய பூங்காவிற்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று தொடங்கியது

ஆப்பர் பவாளி அவலாஞ்சி முக்குர்த்தி தெங்குமாலமாடா உள்ளிட்ட சிவான புல்வெளிகள் கோரப்புல் அதிகம் உள்ள பகதிகளில் மட்டும் இந்த வரையாடுகள் காணப்படுவது இதன் சிறப்பாகும் ஐந்து நாட்கள் நடைபெறம் இந்த வரையாடு கணக்கெடுப்பு பணியில் வரையடங்கள்

இருவரி செய்திகள் லண்டன் வந்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடத்திய பெரு நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர்களும் கலந்தகொண்டனர்

விரைவில் நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தலில் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் குஜராத் மாநிலத்திலிருந்தும் மற்றொரு மத்திய அமைச்சர் திரு ராம்விவாஸ் பாஸ்வானும் பீகாரிலிருந்தும் போட்டியிட உள்ளனர் ஒடிசா மாநிலம் சந்திப்பூரிலிருந்து பிரம்மோஸ் ஏவுகணை நேற்று வெற்றிகரமாக பரிசோதித்து பார்க்கப்பட்டது

ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத்தில் நிலக்கரி கரங்க தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நித்தி ஆயோக் குழுவினர் சந்தித்து பேசினர் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் பதங்கியிருந்த இடத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்களையும் வெடி மருந்துகளையும் காவல்துறையினா் பறிமுதல் செய்தனா் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் காணாமல் போன இந்திய விமான படைக்கு சொந்தமான விமானத்தை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் தெள்காசி அருகே மேலகரம் பேரூராட்சி உர கிடங்கில் நேற்று பெரும் தீ விபத்து ஏற்பட்டது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர்ந்து மூன்று நாட்களாக மாலை நேரத்தில் மழை பெய்து வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்